எடப்பாடி பழனிசாமி வெளிநாட்டுப் பயணத்தின் அடுத்தகட்டமாக இன்று இங்கிலாந்தில் இருந்து அமெரிக்கா புறப்பட்டுச் சென்றுள்ளார்

பயன்பாட்டிற்கு வரும் என்று பொதுப்பணித் துறை அமைச்சர் திரு நமசிவாயம் தெரிவித்துள்ளார்

விளை நிலங்கள் பாலைவனமாவதை தடுக்கும் முயற்சியில் இந்தியா முன் நின்று சரியான திசையில் உலகை நகர்த்தும் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவுடேகர் கூறியுள்ளார்

மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் இம்மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமீத் ஷா இன்று தாத்ரா நாகர் ஹவேலி யூனியன் பிரதேசத்தின் தலைநகரான சில்வாசா வில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களைத் தொடக்கி வைத்தார்

சில்வாசா வில் பள்ளி குழந்தைகளுக்கு மதிய உணவு எடுத்துச் செல்வதற்கான வாகனங்களையும் மத்திய உள்துறை அமைச்சர் கொடியசைத்து தொடக்கி வைத்தார் இத்திட்டம் அக்ஷ்ய பாத்திரா தொண்டு நிறுவனம் மூலம் செயல்படுத்தப்பட உள்ளது சில்வாசாவில் இளைஞர் விடுதிகளையும் திரு அமீத் ஷா திறந்து வைத்தார் ஷ்ரம் யோகி பிரசாத் திட்டத்தையும் அவர் தொடக்கி வைத்தார் இத்திட்டத்தின் கீழ் தொழிற்சாலைகள் மற்றும கட்டுமானத் திட்டங்களில் பணி புரியும் தொழிலாளர்களுக்கு அவர்களின் பணியிடத்திலேயே மானிய விலையில் சத்தான காலை உணவு வழங்கப்படும் தாத்ரா நாகர் ஹவேலி யூனியன் பிரதேசத்தின் புதிய சுற்றுலா கொள்கையையும் மத்திய உள்துறை அமைச்சர் இன்று வெளியிட்டார் பொதுத் துறை வங்கிகளின் ஒருங்கிணைப்பைத் தொடர்ந்து வேலை வாய்ப்புகள் பறிபோகலாம் என்று கூறப்படுவதை மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மறுத்துள்ளார் வங்கிகளின் ஒருங்கிணைப்பினால் ஒரே ஒரு ஊழியர் கூட நீக்கப்பட மாட்டார் என்று சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் கூறினார் முன்னதாக சென்னையில் வரித் துறை அதிகாரிகள் வணிகர்கள் மற்றும் தொழில் அதிபர்களுடன் கலந்துரையாடல் கூட்டம் ஒன்றையும் அவர் நடத்தினார்

தமிழ்நாடு பிஜேபி தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்கானா மாநிலத்தின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டு உள்ளார் முன்னாள் உத்தராகண்ட் முதலமைச்சர் திரு பகத்சிங் கோஷியாரி மகாராஷ்டிரா ஆளுநராகவும் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ஆரிஃப் முகமதுகான் கேரள ஆளுநராகவும் நியமிக்கப்பட்டு உள்ளனர் ஹிமாச்சல பிரதேசத்தின் புதிய ஆளுநராக முன்னாள் மத்திய அமைச்சரும் மூத்த பிஜேபி தலைவருமான திரு பண்டாரு தத்தாத்ரேயா நியமிக்கப்பட்டு உள்ளார் இதுவரை ஹிமாச்சல ஆளுநராக இருந்த திரு கல்ராஜ் மிஸ்ரா விற்கு ராஜஸ்தான் மாநில ஆளுநர் பதவி வழங்கப்பட்டு உள்ளது இந்நியமனங்களுக்கு இன்று குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன தெலுங்கானா ஆளுநராக நியமிக்கப்பட்டு உள்ள திருமதி தமிழிசை சவுந்தாராஜனுக்கு தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உட்பட தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் தற்போது வெளிநாடு சென்றுள்ள முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி திருமதி தமிழிசை சவுந்தரராஜனை தொலைபேசியில் தொடர்புகொண்டு வாழ்த்து தெரிவித்தார் தமிழக மீன்வளத் துறை அமைச்சர் திரு ஜெயகுமார் திமுக தலைவர் திரு முக ஸ்டாலின் மக்களவை உறுப்பினர் திருமதி கனிமொழி மூத்த பிஜேபி தலைவர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் அமமுக நிறுவனர் திரு தினகரன் திராவிடர் கழகத் தலைவர் திரு

வீரமணி உட்பட பலரும் திருமதி தமிழிசை சவுந்தாராஜனுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜனின் தந்தையும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவருமான திரு குமரி அனந்தனும் மகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் தெலுங்கானா ஆளுநராக நியமிக்கப்பட்டது குறித்து திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் இது கடின உழைப்பிற்கு கிடைத்த பரிசு என்றாலும் இதை நிஜமாகவே தாம் எதிர்பார்க்கவில்லை என்றார் இதற்கென பிரதமர் திரு நரேந்திரமோடி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமீத் ஷா பிஜேபி தொண்டர்கள் மற்றும் மாநில மக்களுக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார் இனி தாம் பிஜேபி மாநிலத் தலைவரோ அல்லது கட்சி உறுப்பினரோ அல்ல என்று கூறிய அவர் தெலுங்கானா மக்களுக்கு இயன்ற எல்லா விதங்களிலும் சேவை புரிந்து கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் குறிப்பிட்டார் தமிழக முதலமைச்சர் திரு

சுகாதார அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் லண்டனில் இருந்து முதலமைச்சருடன் அமெரிக்கா சென்றுள்ள நிலையில் பால்வளத் துறை அமைச்சர் திரு ராஜேந்திர பாலாஜி கால்நடை பராமரிப்புத் துறை அமைச்சர் திரு ராதாகிருஷ்ணன் வருவாய்த் துறை அமைச்சர் திரு உடுமலை உதயகுமார் ஆகியோரும் நாளை நியூயார்க்கில் முதலமைச்சருடன் இணைந்து கொள்ள உள்ளனர் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அமெரிக்காவில் அந்நாட்டு தொழில் அதிபர்கள் மற்றும் வெளிநாடு வாழ் இந்தியர்களை சந்தித்து தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்க்கும் முயற்சியில் ஈடுபடுவார் சேலம் மாவட்டம் தலைவாசல் பகுதியில் அமைக்கப்பட உள்ள அதிநவீன கால்நடை பூங்காவிற்கு அமெரிக்க நிறுவனங்களின் தொழில்நுட்ப ஒத்துழைப்பை பெறுவது பற்றிய ஆலோசனைகளிலும் அவர் பங்கேற்பார் இப்பயணம் முடிந்து தாயகம் திரும்பிய பின்னர் தமிழக முதலமைச்சர் திரு

பொதுப்பணித் துறை அமைச்சர் இன்று நில உரிமையாளர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதைத் தொடர்ந்து பாலம் கட்டும் பணிகளை அமைச்சர் மீண்டும் தொடக்கி வைத்தார்

புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் சரி பார்க்கும் செயல் திட்டத்தை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான திரு அருண் இன்று தொடக்கி வைத்தார்

இணையதளம் மூலமாகவும் பொதுசேவை மையம் மற்றும் வாக்காளர் பதிவு அதிகாரி அலுவலகத்திலும் வாக்காளர் தங்களின் பெயர் மற்றும இதர விவரங்களை சரி பார்த்துக் கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உள்ளன

விநாயகர் சதுர்த்தி திருநாள் நாளை கொண்டாடப்படுவதை ஒட்டி புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் மிகுந்த உற்சாசகத்துடனும் பாரம்பரிய பற்றுடனும் கொண்டாடப்படக் கூடிய மிகப் பிரபலமான திருநாள் விநாயகர் சதுர்த்தி என்றும் விவேகம் மற்றும் நல்ல அதிஷ்டித்தின் கடவுளான விநாயகரை எந்த ஒரு காரியத்தை தொடக்கும் முன்பாகவும் தொழுவது வழக்கம் என்றும் வாழ்த்துச் செய்தியில் அவர் கூறியுள்ளார் வளர்சிக்கு எதிரான தடைகள் நீங்கி புதுச்சேரி யூனியன் பிரதேசமும் நாடும் முன்னேற்ற பாதையில் நடைபோட விநாயகர் பெருமான் அருள் புரியட்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் மாநில பிஜேபி தலைவர் திரு

சுவாமிநாதன் உள்ளிட்ட தலைவர்களும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துகளைத் தெரிவித்தும் செய்திகளை வெளியிட்டுள்ளனர்

தன்ராஜ் கூறியுள்ளார் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஏனாம் பகுதி ஆந்திர பிரதேசத்துடன் இணைக்கப்பட வேண்டும் என்றும் மாஹே பகுதியை கேரளத்தோடு சேர்க்க வேண்டும் என்றும் கூறினார் காரைக்கால் பகுதியை தனி யூனியன் பிரதேசமாக அறிவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்

தென்மேற்கு பருவக்காற்றின் சாதகப் போக்கினாலும் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதியில் நிலவும் வளி மண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாகவும் தமிழகத்தின் ஒரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது